சனேதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர்

மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

இரண்டு விஞ்ஞானிகள் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர்

கிரிக்கெட் போட்டிகளை தொடங்குவதற்கான மாநில வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது

இருப்பினும் இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஒன்று சதவீதமாக ஒறைந்துள்ளது

ச்னோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்புக்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக சகோதரிகள் தங்கள் சகோதர்கள் கைகளில் ராக்கி கயிறு கட்டும் பாரம்பரியம் மிகவும் புனிதமானது என்று கூறியுள்ளார் பெண்களின் நலனைப் பாதுகாக்கும் ஒர் உன்னத பண்டிகையான ரக்ஷா பந்தன் பண்டிகையன்று பெண்களுக்கு மரியாதை அளிப்பதுடன் அவர்களின் கண்ணியத்தைப் பாதுகாக்க உறுதியேற்போம் என்று அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே உள்ள புனிதமான நட்புறவுக்கு அடையாளமாக இந்தப் பண்டிகை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் இப்பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா இஸ்ரேல் இடையிலான நட்புறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுவடைந்து வருவதாகவும் வருங்னலத்தில் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு

மும்மொழிக் னெள்கையை மத்திய அரசு மறபரிசீலனை செய்ய வேண்டுமென்றும் அந்தந்த மாநிலங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டுமென்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்று துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் உயர்கல்வித்துறை அமைச்சள் திரு கே பி அன்பழகன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மற்றம் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் இருமொழிக் கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இருமொழிக் கொள்கையை மட்டுமே மாநில அரசு தொடர்ந்து பின்பற்றும் என்று கூறியுள்ளார் மும்மொழிக் கொள்கையை தமிழகம் எப்போதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தள்ளார் தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசு ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றள்ள மற்ற அம்சங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று திரு

கஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் தன்னா்வலர்களின் களப்பணி மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு காரணமாக சென்னையில் நோய் தொற்று குறைந்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் சென்ளை புரவாக்கத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தபின்னர் களப்பணியாளர்களுடன் அவர் கலந்தரரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தியாவசிய தேவைகளுக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்படுகிறது என்று கூறினார் இ பாஸ் வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சா் வரும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மதுரை தின்டுக்கல் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்று தடுப்புப் பனிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார் உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி அகில இந்திய வானொலியில் பகுஜன் பாஷா சான்ஸ்க்ரிட் பாஷா என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது

செய்தியில் சமஸ்கிருத மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் இந்தியாவின் பழங்கால வேதங்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில்தான் எழுதப்பட்டன என்று கூறியுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பல மொழிகளுக்கு தாய்மொழியாக இம்மொழி விளங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உலக சமஸ்கிருத நாளை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்டட பல அமைச்சர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் அயோத்தியில் ராம்கோவில் கட்டுவதற்காக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள பூமி பூஜை நிகழ்ச்சிக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதூக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனையொட்டி அயோத்தி நகரம் முழுவதம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி எமயத்தில் இரண்டு மாத ஆய்வுகளுக்குப் பின்னர் நாள விண்வெளி எமயத்தின் இரண்டு விஞ்ஞானிகள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர்

இந்தப் பயணம் வெற்றிபெற்ற பின்னர் அடுத்த ஆண்டு முதல் விண்வெளிக்கான கற்றுலாத் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று காணொலி கட்சி வாயிலாக நடைபெற்ற ஐ பி எல் நிர்வாகக்குழுவின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்திய நேரப்படி பிற்பகல் போட்டிகள் மூன்றரை மணிக்கும் இரவு நேர போட்டிகள் ஏழரை மணிக்கும் தெடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில கிரிக்கெட் எங்னங்கள் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை தொடங்குவதற்னன வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது

இதேபோல் அதினரிகள் மைதானத்தை தயார்படுத்தும் ஊழியர்கள் உள்ளிட்டோரிடமும் கையெழுத்து பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது